பிரதமர் திரு நரேந்திரமோடி உம்புன் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உள்துறை அமைச்சகத்துடன் இன்றுமாலை உயர்மட்ட ஆலோசனைகளை மேற்கொள்கிறார்

தமிழகஅரசின் கூடுதல் கடன்பெறும் வரையறைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடுமையான நிபந்தனைகளில் உரிய மாற்றங்கள் செய்ய மத்திய நிதியமைச்சகத்திற்கு பிரதமா் உத்தரவிட முதலமைச்சா் திரு

நரேந்திரமோடி இன்றுமாலை உள்துறை அமைச்சகத்துடன் உயர்மட்ட ஆலோசனைகளை மேற்கொள்கிறார்

உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தேசிய பேரிடர் மேலாண்மை துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் இதில் பங்கேற்கின்றனர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் ஆய்வு செய்யப்படும் என்று உள்துறை அமைச்சர் இதில் திரு

முன்னதாக மேற்குவங்கம் மற்றும் ஒடிசா மாநில அரசுகளுக்கு அதி தீவிர புயல் குறித்த எச்சரிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

பிரதமர் திரு

மாநில அரசு பெறும் இந்த கூடுதல் கடன் எதிர்கால வரி வருவாயிலிருந்து திருப்பி செலுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர் இது மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கும் மானியம் அல்ல என்றும் விளக்கம் அளித்துள்ளார்

கூடுதல் கடன் கோரி மாநிலங்கள் மத்திய அரசை அணுகியுள்ள நிலையில் ஒருமித்த கருத்து எட்டப்படாமல் அவசர அவசரமாக இத்தகைய நிபந்தனைமுறை கொண்டுவந்திருப்பது ஒருங்கிணைந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் எடுத்துரைத்தார்

மேலும் மத்திய அரசின் மின் விநியோக சீர்திருத்தங்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருப்பதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுதொடர்பாக தாம் பலமுறை பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதை எடுத்துரைத்ததோடு உத்தேச மின்சார சட்டத்தில் விவசாயிகளுக்கான இலவச மின்சார விநியோகத்தை நீக்கும் முறைக்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் திரு

மின் மானியம் மின்விநியோகம் போன்றவை மாநில அரசுகளின் உரிமைக்கே விட்டுவிட வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் இதுதொடர்பாக ஒருமித்த கருத்து எட்டப்படும் வரை சம்மந்தப்பட்ட அமைச்சகங்களுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிப்பதோடு பெருமளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மாநிலங்களின் முடிவிற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரியிருக்கிறார்

எடப்பாடி கே

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

எடப்பாடி கே

உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக காய்கறிகளையும் பழங்களையும் கொள்முதல் செய்து பதப்படுத்தி நுகர்வோருக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த நிதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது

எடப்பாடி கே

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

இதன்படி

தேர்வு எழுத மாணவர்கள் முக கவசம் அணிந்து வருவதோடு சானிடைஸரும் கொண்டு வரவேண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இன்னசன்ட் திவ்யா தெரிவித்துள்ளார் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை இம்மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொள்பவர்கள் தங்கள் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவரிடம் மட்டுமே அனுமதி பெற வேண்டும் என்ற விதிமுறை நடைமுறையில் இருந்ததாகவும் இது தற்போது மாற்றியமைக்கப்படுவதாக கூறினார்

இதனை அரியலூர் அரசு தொழில்பயிற்சி மாணவர்கள் தயாரித்துள்ளனர்